தலைவர் திரு ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி மறுத்துள்ளார்

சர்வதேச சூரிய சக்தி நிறுவனமும் இன்று கையெழுத்திட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நமோ ஆப் என்ற செயலி மூவம் ரகசிய தகவல்கள் கசிய வாய்ப்பு இல்லை என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் நமோ ஆப் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தகவல் கசியவிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டுவிட்டர் வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு டுவிட்டரில் பதிலளித்துள்ள திருமதி ஸ்மிருதி இரானி இப்போதாவது திரு ராகுல் காந்தி பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நமோ ஆப் மூலம் என் சி சி குறித்து அறிந்திருப்பார் என்று கூறியுள்ளார் மற்றவர்களின் தகவல்களை சிங்கப்பூர் சர்வர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அனுப்பி வைத்தது ஏன் என திரு ராகுல்காந்தி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே காங்கிரஸ் கட்சிக்கான செயலி மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான இணையதளத்தில் சில திருத்தங்களை செய்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது

இந்தக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு சோயா பீன்ஸ் பாசுமதி மற்றும் பாசுமதி அல்லாத அரிசி பழங்கள் காய்கறிகள் சர்க்கரை போன்றவற்றிற்கு நல்ல சந்தை வாய்ப்பு உள்ளதாக கூறினார் இதேபோல உயர்தரமான மருந்துகளை இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வதற்கும் நல்ல வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான சேவைகள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு சுரேஷ் பிரபு எடுத்துரைத்தார்

வாரணாசியில் ஐந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டினார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார் அப்போது ஐந்து தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நியமன ஆணைகளை குடியரசு தலைவர் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் பாரம்பரிய மரபுகளும் மத கொள்கைகளும் நிறைந்த வாரணாசியில் நவீன மேம்பாட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார் பாரத ரத்னா விருது பெற்ற ஐந்து பேர் வாரணாசியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் நகரமான வாரணாசியில் பூமிக்கடியில் மின் கம்பிகளை பதிக்கும் திட்டத்தை கோவில் அறிமுகப்படுத்திய உத்தரப் பிரதேச அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் பூமிக்கடியில் மின் கம்பிகளை பதிப்பதால் மின் திருட்டையும் மின்சாரத்தால் ஏற்படும் விபத்துக்களையும் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் உத்தாப் பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சூரிய சக்தி மற்றும் தலைமையகங்கள் பரிமாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் சர்வதேச சூரிய சக்தி நிறுவனமும் இன்று கையெழுத்திட்டன இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தத்தின்போது புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் கும் உடனிருந்தார் தில்லியில் ஜவஹர்வால் நேரு பல்கலைக் கழக மாணவர்கள் போராட்டத்தின்போது புகைப்படம் எடுக்கச் சென்ற பத்திரிகையாளரின் கேமராவை பறித்தது தொடர்பாக ஒரு பெண் காவலர் உட்பட இரண்டு காவலர்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஊர்வலமாக சென்றனர் அப்போது புகைப்படம் எடுக்க முயன்ற பத்திரிகையாளர்களின் கேமராவை காவலர்கள் பறித்துக் கொண்டதோடு தாக்குதலிலும் ஈடுபட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது

சைபீரிய நகரான கெமரோவோ நகரில் உள்ள வாத்தக வளாகத்தில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது

மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் சில உடல்கள் இன்று மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது

கோவை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை அருகே தொண்டாமுத்தூரில் இன்று பவாளி கூட்டுக் குடிநீர் திட்டம் மற்றும் புதிய ஆற்றுப் பாலத்திற்காக அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் விமானம் நிலையம் போன்று அனைத்து வசதிகளுடன் கூடிய பஸ்போர்ட் கோயமுத்துர் சேலம் மதுரை போன்ற நகரங்களில் அமைப்பதற்கான தமிழக அரசின் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றார்

பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அஇஅதிமுக அரசு செய்து வரும் நிலையில் இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கவில்லை என பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

துத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களில் மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்டார் மக்களின் உயிருக்கு அக்கறுத்தவாக இருப்பதாகவும் மண் வளத்திற்கு அதிக அளவில் இந்த ஆலை பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆலையின் மீது மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தால் பலரும் புற்றுநோய்க்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விதிமுறைகளை மீறி செயல்படும் துத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலையின் விரிவாக்கத்திக்கு அனுமதி அளிக்கக் கூடாது என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்

பெரம்பலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் ஐஎன்எக்ஸ் மீடியா சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரத்தை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது

அதுவரை திரு கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்வதற்கு தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இஸ்லாமியர்களின் சில பிரிவினால் கடைபிடிக்கப்பட்டு வரும் பலதார திருமண முறை மற்றும் மண முறிவு செய்துகொண்ட பெண்ணை மற்றொருவர் திருமணம் செய்துக்கொள்ளும் நிக்கா ஹலாவா முறை ஆகியவை அரசியல் சாசன படி சரிபானது தானா என்று ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமயிலான பெஞ்ச் இதுகுறித்து கருத்து தெரிவிக்குமாறு மத்திய அரசையும் சுட்ட ஆணையத்தையும் கோரியுள்ளது

ஆடவர் குழு போட்டியில் இந்தியாவின் அனிஷ் ஜவான்டா ஆதர்ஷ் ஆகியோர் அடங்கிய அணி வெள்ளிப் பதக்கத்தையும் சந்து சிங் ஜஸ்பால் சிங் மன்தீப் சிங் ஆகியோர் அடங்கிய மற்றொரு அணி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளது